புதுதில்லியில் நேற்று முடிவடைந்த இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் பேசிக் அமைப்பு நாடுகள் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றின பிரேசில் தென்னாப்பிரிக்கா இந்தியா சீனா ஆகிய நாடுகள் பருவநிலை மாற்றம் குறித்த இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் ஆவர் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருந்த மத்திய கற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் பருவநிலை மாற்றம் குறித்த இந்தியாவின் நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக உலக நடவடிக்கை குறித்த முக்கியமான முயற்சி பாரீஸ் உடன்பாடு என்று இந்த நாடுகள் மீண்டும் உறுதிபட தெரிவித்தன

மத்திய பொருளாதார விவகாரங்கள்துறை கூடுதல் செயவாளர் திரு ஷமீர் குமார் காரே முன்னிவையில் இதற்கான ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது தானியங்கிய துணை மின்நிலையங்கள் கட்டமைப்பு பகுப்பாய் மற்றும் திட்டமிடல் கருவிகள் மூவமான நம்பத்தகுந்த மின் விநியோகம் போன்ற நவீன தொழில்நட்பங்கள் இத்திட்டத்தில் அடங்கியிருக்கும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் மாநிலத்தில் மின்சார நுகர்வோரிடைய மனநிறைவு ஏற்படும் என்றும் அது கூறுகிறது

புத்தில்லியில் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த மதிப்பீடு தேசிய மருந்து பொருட்கள் விலை நிர்ணய ஆணையத்தினால் செய்யப்பட்டது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கை பின்பற்றி தமது அமைச்சகம் அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார்

மாதந்தோறும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பிரதமா் திரு நரேந்திரமோடி எடுத்துரைத்து வருகிறார் மக்களின் குகாதார மேம்பாடு குறித்த முக்கியத்துவம் மற்றும் யோகாவிள் பயன்கள் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் விரிவாக விளக்கி வருவது குறிப்பிடத்தக்கது தளது முதலாவது மன் கீ பாத் உரையில் தாய்மை இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்துச்செல்ல மக்கள் தன்னுடன் கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு நவின்பட்நாயக் விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரண்டு வட்சம் ரூபாய் வீதம் உதவித் தொகை அறிவித்துள்ளார் உத்ராகண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் கோவில் குளிர்காவம் தொடங்கியதை முன்னிட்டு முடப்பட்டது நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவில் மவர்களால் அலங்கரிக்கப்பட்டு மந்திர முழக்கங்களுடன் நடை சாத்தப்பட்டது இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச்சேர்ந்த பெருந்திரளான மக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

சார்தாம் எனப்படும் நான்கு சிறப்பு மிக்க கோயில்களில் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் கோயில்களை அடுத்து கடைசியாக பத்ரிநாத் கோயில் நடை சாத்தப்பட்டது உத்ராண்ட் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பளிப்பொழிவு அதிகரித்து சில இடங்களில் வெப்பநிலை பூஜ்யம் டிகிரி செண்டிகிரேடிற்கும் கீழே குறைந்தது பீகார் மாநிலம் முஷாஃபர்பூரில் ஆதரவு இல்லம் தொடர்பான பாலியல் புகார் தொடர்பாக போலி மருத்துவர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது இம்மாவட்டத்தின் குர்கானி வட்டத்தில் போலி மருத்துவமனை நடத்திவந்த அஷ்வானி என்ற இந்த நபர் முஷாஃபர்பூர் ஆதரவு இல்லத்திற்கு அடிக்கடி சென்று அங்குள்ள பெண் குழந்தைகளுக்கு மயக்க மருந்து ஊசிபோட்டு வந்தார் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சீபிஐ யிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பிரஜேஸ் தாக்கூரின் இரண்டு விடுதியாளர்கள் மற்றும் கூட்டாளி சைஷ்ட்டா பர்வீன் என்கிற மது ஆகியோரையும் சிபிஐ நேற்று கைது செய்தது பல மாதங்களாக தலைவமறைவாகியிருந்த மதுவிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது முக்கிய குற்றவாளி நடத்திவந்த பல்வேறு அரசு சாரா அமைப்புகளை மது நிர்வகித்து வந்தார் கோவா மாநிலம் பனாஜியில் நடைபெறும் சா்வதேச இந்திய திரைப்பட விழாவில் இந்திய பிரிவு இன்று தொடங்குகிறது

முக்கிய திரைப்படங்களான பத்மாவத் டைகள் ஜிந்தா ஹை

மகாநதி ஆகியனவும் திரையிடப்படுகின்றன

முழு நீள திரைப்படங்களில் முதலாவதாக ஷாஜி கருண் இயக்கிய மலையாள திரைப்படம் ஒலு இடம்பெறுகிறது

இந்த திரைப்பட விழாவில் புதிய செய்தி தொகுப்புகள் எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் ஆஜ் சேவியரி காலை மணி ஏழு முப்பதுக்கும் பரிக்ரமா மாலை மணி நான்கு முப்பதுக்கும் ஒலிபரப்பாகும் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை குறிக்கும் மிலாது நபி கொண்டாட்டங்களை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

குடியரசு துணைத்தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் மனிதாபிமானம் இரக்கம் சகோதரத்துவம் போன்ற நன்நெறி போதனைகள் மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த தொடர்ந்து வழிநடத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்

காபூலில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சக செய்தித்தொடர்பாளர் திரு வாஹிந்த் மாஜ்ரோ இதைத் தெரிவித்தார் காபூல் நகரின் விமான நிலைய சாலையில் உள்ள யூரேனஸ் திருமண மண்டபத்தில் மிலாத் நபி கொண்டாடுவதற்காக மக்கள் கூடியிருந்தபோது குண்டு வெடித்ததாக அவர் கூறினார்

முகம்மது நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கூடியிருந்தவர்களில் உயிரிழந்தவர்களில் அநேகம் பேர் சமய அறிஞா்கள் ஆவா் இத்தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பு ஏற்கவில்லை இச்சும்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அழிபர் அஷ்ரப் கனி இஸ்லாம் நெறிகளுக்கும் முகம்மது நபியின் கொள்கைகளை கடைப்பிடிப்பவர்களுக்கும் எதிரானது இது என்று கூறியுள்ளார் இன்றைய தினம் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்பேனில் நடைபெறுகிறது இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி ஒன்று இருபதுக்கு தொடங்குகிறது வீராட் கோலி தலைமையிலான இந்திய அணி டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் மிகச் சிறப்பாக விளையாடி வருகிறது